தேர்தல் செலவீனப் பார்வையாளர்கள் தமிழகத்திற்கு இன்று வரவிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்பபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் கோவா புதிய முதலமைச்சராக திரு பிரமோத் சாவந்த் பதவியேற்றுள்ளார்

மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தொகுதிகள் அடங்கியுள்ளன

மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் ஐந்தாவது பட்டியலை அக்கட்சி நேற்று வெளியிட்டது

முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியின் மகன் திரு அபிஷேக் முகர்ஜி மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பிரியரஞ்சன் தாஸ் முன்ஷி மனைவி திருமதி தீபா தாஸ் முன்ஷி முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பல்லம் ராஜு உள்ளிட்டோர் இந்தப் பட்டியலில் ஈடுபட்டுள்ள முக்கிய வேட்பாளர்கள் ஆவர்

சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் சென்னையில் நேற்று தேர்தல் ஆயத்தப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் செலவீனப் பார்வையாளர்களின் ஆலோசனை அடிப்படையில் தேவைப்படும் இடங்களில் சோதனை தீவிரப்படுத்தப்படும் என்றார் பொதுக் கண்காணிப்பு அலுவலர்கள் வேட்புமனுத் தாக்கலின் கடைசி நாளன்று தமிழகம் வரவிருப்பதாகவும் அவர் கூறினார்

பிரமோத் சாவந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை பனாஜியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அவர் முதலமைச்சராக பதவியேற்றார் அவருக்கு மாநில ஆளுநர் திருமதி மிருதுளா சின்ஹா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்

மகாராஷ்ட்ரவாதி கோமந்தக் கட்சி மற்றும் கோவா ஃபார்வர்டு பிளாக் ஆகிய இரு சிறிய கட்சிகளின் உதவியுடன் பிஜேபி புதிய அரசை அமைத்துள்ளது

பிஜேபி சுட்டமன்ற உறுப்பினர் ஃபிரான்சிஸ் டிசோஸா இந்த ஆண்டு துவக்கத்திலும் நேற்று முன்தினம் மனோகர் பாரிக்கரும் காலமானதை அடுத்தும் இரண்டு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்தும் நான்கு இடங்கள் காலியாக உள்ளன

அருண் ஜேட்லி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனால் பல துறைகளில் மிகப் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்றார் கறுப்புப் பணத்தை தடுக்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கையையும் வரி சீர்திருத்தத்தையும் அரசு மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார் பணவீக்கத்தை தடுக்கவும் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டவும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் சமூக நலத்துறையில் அரசு மேற்கொண்ட சிறந்த நடவடிக்கைக்கு உதாரணமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விளங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் ஐந்தாண்டு கால சாதனைகளை முன்நிறுத்தி மக்களிடம் பிரச்சாரம் செய்வோம் என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு

கணேசன் கூறியிருக்கிறார் ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முத்ரா கடன் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களால் நாட்டில் வேலைவாய்ப்பு பெருகியுள்ளது என்று கூறினார் பத்தாண்டு கால ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசு செய்யாத பல சாதனைகளை ஐந்தாண்டு கால தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பொள்ளாச்சி விவகாரத்தை அரசியல் நலனுக்காக பயன்படுத்துவது சரியல்ல என்றும் திரு

கணேசன் கூறினார்

பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கஜா புயலால் காவிரி டெல்டா பகுதி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டபோது மத்திய அரசு உரிய நிவாரணத்தை வழங்கவில்லை என்று குறை கூறினார் அஇஅதிமுக அரசுமீது கடந்த காலங்களில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த தேமுதிக தற்போது அக்கட்சியுடன் கூட்டணி சேர்ந்திருப்பது முரண்பாடாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள மக்களவைத் தொகுதிகள் குறித்த சிறப்புப் பார்வையில் இன்று இடம்பெறுவது திருவள்ளூர் தொகுதி

என் கண்டறியப்பட்டுள்ளது இதேபோல் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட திருவல்லிக்கேணியிலும் நேற்று துணை ராணுவப் படையினரின் கொடி அணிவகுப்பு நடத்தினர்

வாக்காளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நேற்று தருமபுரி நகரில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் சாதனத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கப்பட்டது நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையத்தில் கோட்டாட்சியர் கண்மணி தலைமையில் அரசு ஊழியர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தும் சாதனத்தின் செயல்பாடுகளை பொதுமக்களுக்கு விளக்கினர் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காத்தான்சாவடி தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் நேற்று வாகன தணிக்கை மேற்கொண்டபோது சேலத்திலிருந்து வந்த காரில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட ஒரு வட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்ததை அடுத்த கீழ்ஆலத்தூர் கிராமத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் ஆவணம் ஏதுமில்லாமல் காரில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு வட்சும் ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்தனர்

பயங்கரவாதத்தை எதிர்த்துப் போராடும் இந்தியாவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக ஜப்பான் அறிவித்தள்ளது பஞ்சாப் தேசிய வங்கியில் கடன் பெற்று அதனை திருப்பிச் செலுத்தாமல் வெளிநாடு தப்பிச் சென்ற தொழிலதிபர் நீரவ் மோடிக்கு எதிராக லண்டன் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது தஞ்சை தமிழ்ப் பல்கலைக் கழக நாடகத் துறையும் தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்தும் நவீன தமிழ் நாடக கலைவிழா நேற்று தொடங்கியது